இந்தியமக்கள் பயனடைவதற்கேற்ப அரசுதடுப்பு மருந்துதயாரிப்பு பணிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கும் என்றுகூறியுள்ளார் இந்தியாவில் பருவநிலைமாறுபாடுகுறித்துவிழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகஉருவாக்கப்பட்டுள்ளதகவல் இணையதளத்தைமத்தியசுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலைமாறுபாட்டுத்துறைக்கானஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் இன்றுதொடங்கிவைத்தார் புதுதில்லியில் இதைதொடங்கிவைத்துபேசியஅவர் தேசியஅளவிலும் சர்வதேசஅளவிலும் எழுந்துள்ளபருவநிலைமாற்றங்கள்தொடர்பானபிரச்னைகள் மற்றும் அதனைஎதிர்கொள்வதற்குஎடுக்கப்பட்டுவரும் முயற்சிகள் இணையதளத்தில் குறித்து இந்த தெளிவாகதெரிவிக்கப்பட்டுள்ளதாககூறினார் பருவநிலைமாறுபாடுகள் தொடர்பாகமேற்கொள்ளப்பட்டபாரிஸ் ஒப்பந்தத்திற்குமுன்னும் பின்னும் இந்தியாஎடுத்தநடவடிக்கைகுறித்துதெளிவாகவிளக்கப்பட்டுள்ளதாகதிருபிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார்

இதில் கலந்துகொண்டவர்களுக்குசான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன

மோட்டார் வாகனதடுப்புச் சட்டத்தில் வாகனஉரிமையாளர்கள் தங்களதுவாரிசுகளைநியமனம் செய்துகொள்வதற்குவிரைவில் அனுமதிஅளிக்கப்படஉள்ளதாகமத்தியசாலைபோக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாலைத்துறைதெரிவித்துள்ளது

இந்தவரைவுச்சட்டம் தொடர்பாகபொதுமக்கள் தங்களதுகருத்துகளைடெல்லியில் உள்ளசாலைபோக்குவரத்துத் துறை இணை இயக்குநருக்குமின்னஞ்சல் மூலமாகதெரிவிக்கலாம்

மேலும் இந்தியராணுவம் இந்தபோரில் வெற்றிபெற்றதன் பொன்விழாஅடுத்தமாதம் மூன்றாம் தேதிநடைபெறவிருப்பதைகுறிப்பிடத்தக்கது

உச்சநீதிமன்றத்திற்குஅவர் நன்றிதெரிவித்துக்கொண்டார் இந்தநேரத்தில் நீதிமன்றங்களில் தமிழைவழக்காடும் மொழியாக அறிவிப்பதற்குமாநில அரசுதொடர்ந்த கோரிக்கைவிடுப்பதாக முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்தஅறிவிப்புக்குஉலகத்தமிழர்களின் சார்பாக உச்சநீதிமன்றத்திற்குநன்றிதெரிவித்துக்கொள்வதாகதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உடல் உறுப்பு தானம் செய்வோரின் குடும்பத்தினருக்குஅரசுபணிகளில் முன்னுரிமைவழங்குவதுகுறித்துஅரசுபரிசீலித்துவருவதாகவும் கூறினார்

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தின் கடலோரமாவட்டங்களில் ஒருசில இடங்களில் மழைபெய்யும் என்றுகூறினார் இதன் காரணமாகமீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கசெல்லவேண்டாம் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர்